பழனிச்சாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

அதிகரிக்க வேண்டும் என மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி கேட்டுக்கொண்டுள்ளார்

பழனிச்சாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழக மக்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இத்தொற்றினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை உலகிலேயே தமிழகத்தில் மிகக்குறைவாகவே உள்ளதாக கூறினார்

விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பேணி காக்கும் வகையில் ஊரடங்கு காலத்தில் விவசாயப் பணிகளுக்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் அமைப்பு சாரா மற்றும் பதிவு செய்யாத தொழிலாளர்களுக்கும் நிவாரண நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் நான்கரை லட்சம் புலம் பெயா்ந்த தொழிலாளா்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இலவசகமாக வினியோகிக்கப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

இருப்பினும் தமிழகத்தில் மதவழிபாட்டுத் தலங்களை திறப்பதற்கான தடை தொடா்ந்து அமலில் இருக்கும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது

மாநில வாரியாக கடன் வழங்கிய வங்கிகளின் பட்டியலையும் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது

ரமேஷ் பொக்கிரியால் தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்போதைய கோவிட் சூழல் காரணமாக மாணாக்கரின் கோரிக்கைகளை ஏற்று தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்

உணவு மூலம் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து உணவு பாதுகாப்பை மேம்படுத்ததும் நோக்கில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட அவர் தூய்மையான கலப்படமற்ற உணவு உற்பத்தி செய்வதில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

வேலுமணி விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

கோவை மாவட்டம் ஆழியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீரை இன்று திறந்து விட்டுப் பேசிய அவர் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார்

இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராசாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

திருவாரூர் மாவட்டம் உள்ளிக்கோட்டையில் ஒரு கோடிருபாய் மதிப்பில் துணை சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்

்ப்கோ கூட்டுறவு நிறுவனத்தின் கால்நடை தீவன விற்பனையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர்

சந்தீப் நந்தூரி

தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் மதுரை உச்சப்பட்டி தோப்பூர் துணைக்கோள் நகரத்தில் வீடு மனை ஒதுக்கீடு பெற்று பத்திரம் பெறாமல் உள்ளவர்களுக்கு வட்டி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

இந்த விடுதி வளாகங்களில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யவும் மாணாக்கருக்கு நாள்தோறும் உடல்வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளவும் தேவையான முன்னேற்பாட்டு பணிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

பொன்னையா கூறியுள்ளார்

சேலம் நாமக்கல் தர்மபுரி மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் அறிவித்துள்ளது

இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார்